தலைவர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திருநரேந்திரமோடிவாரணாசிதொகுதியில் இன்றுதமதுவேட்புமனுவைதாக்கல் செய்தார்

புதியதிட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார்

தலைவர் திருராகுல் காந்திகூறியுள்ளார்

ஆசியகுத்துச் சண்டைப் போட்டியில் அமீத் பங்கல் தங்கம் வென்றுள்ளார்

இந்ததொகுதிகளில் நாளைபிரச்சாரம் முடிவடைகிறது தேசியஜனநாயககூட்டணிவேட்பாளர்களைஆதரித்துபிரதமா் திருநரேந்திரமோடி

பிரதமரும் பிஜேபி மூத்ததலைவருமானதிருநரேந்திரமோடிவாராணாசிமக்களவைத் தொகுதியில் இன்றுமனுதாக்கல் செய்தார் இந்ததொகுதியில் இரண்டாவதுமுறையாகஅவர் போட்டியிடுகிறார்

தற்போதுதிருநரேந்திரமோடியைஎதிர்துகாங்கிரஸ் சார்பில் திருஅஜய்ராய் சமாஜ்வாதிகட்சிசார்பில் ஷாலினியாதவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர்

கட்சித் தொண்டர்கள்தான் உண்மையானவேட்பாளர்கள் என்றும் அவர் கூறினார் கடந்தஐந்துஆண்டுகளில் நல்லநிர்வாகத்திற்காக நேர்மையுடன் தாம் பணி புரிந்து வந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் தொண்டர்களின் சந்திப்புக்குப் பின் காலபைரவர் ஆலயத்துக்குச் சென்றுவழிபாடுசெய்தார் பின்னர் கட்சிஅலுவலகத்துக்குஅவர் வந்தபோது ஏராளமானதொண்டர்கள் வழிநெடுகவாழ்த்துதெரிவித்தனா்

இந்தகூட்டத்தில் பிஜேபி தலைவர் திருஅமித்ஷா கட்சியின் மூத்ததலைவர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருநிதின் கட்கரி உத்திரபிரதேசமுதலமைச்சர் யோகிஆதித்யநாத் அகாலிதள் தலைவர் பிரகாஷ்சிங் பாதல் ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திருநிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் திருஉத்தவ் தாக்கரே லோக் ஜனசக்தி தலைவர் திருராம்விலாஸ் பாஸ்வான் அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் அக்கட்சியின் மூத்த தலைவர் திருதம்பிதுரைஉள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மத்தியப்பிரதேசமாநிலம் இன்றுபொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கால்நடைபராமரிப்பில் ஈடுபட்டுள்ளவிவசாயிகளுக்கும் கிசான் கடன் அட்டைதிட்டம் விரிவுப்படுத்தப்படும் என்றார் அரசின் மின்னணுசந்தைதிட்டத்தில் உழவர்கள் மற்றும் பெண்கள் பங்குபெறலாம் என்றுஅவர் கூறினார் குழுக்கள் தங்களதுபொருட்களைசந்தைப்படுத்துவதற்குஅரசின் சுய உதவிக் மின்னணுசந்தைதிட்டத்தைபயன்படுத்திஆன்லைனில் பொருட்களைவிற்பனைசெய்யலாம் என்றும் கூறினார் எதிர்கட்சியினரின் வாரிசுஅரசியல் முற்றிலுமாகவீழ்ச்சியடைந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் ஜபல்பூரிலும் திருநரேந்திரமோடிபிரச்சாரம் மேற்கொள்கிறார்

பீகார் மாநிலம் சமஷ்டிப்பூரில் தேர்தல் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றியஅவர் தொழிலதிபர்கள் மற்றும் பெரும் பணக்காரர்கள் அரசுக்குகொடுக்காமல் ஏமாத்தியதொகையைவசூலித்து இந்ததிட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் தேர்தல் சாசனத்தையும் நாட்டையும் பாதுகாப்பதற்கானபோராட்டம் என்றும் மக்கள் இதைஉணர்ந்துநேர்மையாக தங்களதுவாக்குகளைசெலுத்தவேண்டும் என்றுதிருராகுல் காந்திகேட்டுக்கொண்டார் நான்காம் கட்டதேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளைமாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

புதுதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிம் பேசியகட்சியின் ராஜுவ் திரு சுக்லாமக்களவைதேர்தலில் பிஜேபிவெற்றிபெறுவதற்கானநம்பிக்கைகுறைந்துவருவதாககுறிப்பிட்டார்

தில்லிமுதலமைச்சர் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் சமூக உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசியதாககாங்கிரஸ் கட்சிதில்லிதலைமைதேர்தல் அதிகாரியிடம் புகார் மனுஅளித்துள்ளது தில்லிகாங்கிரஸ் கட்சிகுழுவினர் அளித்துள்ள புகாரில் திரு கெஜ்ரிவால் தேர்தல் நடத்தைவிதிமுறைகளைமீறியுள்ளதாகவும் மீதுஉரியநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுவலியுறுத்தப்பட்டுள்ளது

தலைமைநீதிபதிதிரு ரஞ்சய் கோகாய் தலைமையிலானஅமர்வு தேர்தல் நடத்தைவிதிமுறைகள் அமலில் உள்ளநிலையில் ஆணையத்தின் உத்தரவில் தலையிடவிரும்பவில்லைஎனதெரிவித்தது

அலுவலர்கள் கலந்துகொண்ட கூட்டத்தில் உயர் இந்தக் புயலைஎதிர்கொள்வதுகுறித்தவிரிவானமுன்னெச்சரிக்கைதிட்டம் வகுக்கப்பட்டுள்ளது மாவட்டநிர்வாகங்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வானிலைஆய்வு மையத்துடன் தொடர்பில் உடனுக்குடன் தகவல்களைபெற்றுசெயலாற்றவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இதையடுத்துஉச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுசெய்யப்பட்டது இந்தமேல்முறையீட்டுமனுவைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு ரஞ்ஜன் கோகோப் தலைமையிலான மூன்றுநீதிபதிகள் அமா்வு இன்றுநீதிபதிஆறுமுகசாமிஆணையவிசாரணைக்கு இடைக்காலதடைவிதித்தது அப்பல்லோமருத்துவமனைதாக்கல் செய்தமனுவிற்குபதிலளிக்குமாறுதமிழகஅரசுக்குநோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டது